இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி சங்வதேச அளவில் முன்னணியில் உள்ள பெட்ரோலிய நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகளோடு இன்று மாலை கலந்துரையாடுகிறார் நித்தி ஆயோக் மற்றும் பெட்ரோலியத் துறை ஏற்பாடு செய்துள்ள இந்த வருடாந்திர நிகழ்ச்சியில் மாலை ஆறு மணிக்கு பிரதமர் உரையாற்ற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்த துறையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளது

இன்று பிற்பகல் புதுதில்லி வரும் அவர்களுக்கு முப்படைகளின் சார்பில் வரவேற்பு அளிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அவர்கள் நாளை பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஆகியோருடன் பேச்சு வார்த்தை நடத்தவுள்ளனர் இருதரப்பு மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு தொடர்பான பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தையின் போது விரிவாக ஆலோசனை நடத்தப்படவுள்ளது பாதுகாப்புத் துறையின் ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பான அடிப்படை பரிமாற்ற புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்த பேச்சுவார்த்தையின் போது இறுதி செய்யப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன பாதுகாப்புத் தளவாட வர்த்தகத்தை மேலும் அதிகரித்து தொழில்நுட்ப பரிமாற்றத்தை ஊக்குவிக்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் அமையும் சர்வதேச விவகாரங்கள் தொடர்பாகவும் இருதரப்பு பேச்சுவார்த்தையின் போது விரிவாக ஆலோசனை நடத்தப்படும் என்று வெளியுறவுத் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த பேச்சு வார்த்தைக்குப் பின் அமெரிக்க அமைச்சர்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்துப் பேசவுள்ளனர்

இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் இந்த கட்டத்தில் கூடுதலாக பல்வேறு இடங்களிலிருந்து விமான சேவைகள் இயக்கப்பட இருப்பதாக தெரிவித்துள்ளார்

ரானுவ உயரதிகாரிகள் பங்கேற்கும் நான்கு நாள் மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது ரானுவ தலைமை தளபதி திரு எம் எம் நரவானே தலைமையில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் ரானுவத்தின் செயல்திறனை மேலும் அதிகரிப்பது குறித்து ஆலோசனை நடத்தப்படவுள்ளது இந்த மாநாட்டில் பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் முப்படைகளின் தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் கடற்பளட தலைமை தளபதி திரு கரம்பீர் சிங் விமானப்பளட தலைமை தளபதி திரு ஆர் கே எஸ் பதாரியா ஆகியோர் நாளை உரையாற்றவுள்ளதாக பாதுகாப்புத் துறை அமைச்சகம் கூறியுள்ளது லடாக் மற்றும் எல்லைப் பகுதிகளில் நிலவும் சூழல் குறித்தும் அங்கு ராணுவத்தினரின் தயார் நிலை குறித்தும் இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பீகாரில் முதற்கட்ட சுட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது

இதற்கான பிரச்சாரத்தில் பிஜேபி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதுமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார் காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தியும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் நேற்று பல்வேறு இடங்களில் நடைபெற்ற பேரணிகளில் மத்திய அமைச்சர்கள் திரு ரவிசங்கர் பிரசாத் திரு அஸ்வினி குமார் சவ்பே உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதேபோல் ராஷ்டிரிய ஜனதா தள் தலைவர் திரு தேஜஸ்வி யாதவும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இன்றும் பல்வேறு கட்சிகளின் முக்கியத் தலைவர்கள் இறுதிக் கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

வடக்கு குஜராத்தின் பதன் மக்களவைத் தொகுதியிலிருந்து நான்கு முறை அவர் தேர்வு செய்யப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார் நேற்று அவர் காலமான நிலையில் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து பிரதமர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் பன்முகத்திறமை கொண்ட பாடகராகவும் மக்களை கவர்ந்த அரசியல் பிரமுகராகவும் மகேஷ் கனோடியா திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார் ஏழைகள் மற்றும் பின்தங்கிய மக்களின் நலனுக்காக அவர் தொடர்ந்து பாடுபட்டதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் மகேஷ் கனோடியாவின் குடும்பத்தினரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இரங்கல் தெரிவித்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் தில்லியில் காற்றின் தரம் இன்று மேலும் மோசமடைந்ததாக மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது

இதனிடையே காற்றின் மாசை கட்டுப்படுத்த போக்குவரத்தில் பல்வேறு புதிய நடைமுறைகள் இன்று முதல் அமலுக்கு வருவதாக தில்வி போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு போபால்ராய் கூறியுள்ளார் லடாக் மலைப் பகுதி தன்னாட்சி மேம்பாட்டுக் கவுன்சில் பொதுத் தேர்தலில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை இன்று நடைபெறுகிறது இன்று காலை வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய நிலையில் பிற்பகலில் முடிவுகள் வெளிவரத் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

இதையடுத்து தண்டேவாடா மாவட்ட காவல் கண்கானிப்பாளரிடம் ஆயுதங்களை ஒப்படைத்து அவர்கள் சரணடைந்தனர்

போலந்தில் பள்ளிகள் மற்றும் உணவகங்கள் செயல்பட இரண்டு வாரங்களுக்கு தளட விதிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை அதிகரிக்கத் தொடங்கியதை அடுத்து ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன டென்மார்க் லாக்வியா லிதுவேனியா ஆகிய நாடுகளிலும் கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் பொது நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஸ்பெயினில் மாகாணங்களுக்கு இடையிலான மக்கள் போக்குவரத்துக்கு தளட விதிக்கப்பட்டுள்ளது இத்தாலியிலும் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளன ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் கொல்கத்தா அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது